வழங்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது இந்த மசோதா நிறைவேறியது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது

பெற்றள்ளது இனி விரிவான செய்திகள் பொதுப் பிரிவினரில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் அரசியல் சாசன சுட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது

இந்த மசோதா மீது கமார் நான்கரை மணிநேரம் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து மத்திய சமுகநீதித்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் பேசினார் இந்த மசோதா சுட்டமாக்கப்படும் போது அகுற்கு உச்சநீதிமன்றத்தில் தடை ஆணை பெறப்படலாம் என்று சில உறுப்பினர்கள் அச்சம் தெரிவித்ததைக் குறிப்பிட்ட அமைச்சர் நிச்சயமாக உச்சநீதிமன்றம் இம்மசோதாவை ஏற்றுக் கொள்ளும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலைக் கருத்தில் கொண்டு இந்த மசோதாவை அரசு கொண்டு வந்துள்ளதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் கூறிய கருத்துக்கு அமைச்சர் மறுப்பு தெரிவித்தார்

இம்மசோதா மக்களவையில் நிறைவேறியிருப்பதால் அடுத்த கட்டமாக மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது பொதுப் பிரிவினரில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் அரசியல் சாசன சட்டத் திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியிருப்பது வரலாற்று சிறப்புமிக்கத் தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் சமூகத்தில் உள்ள அனைத்தப் பிரிவினருக்கும் நீதி கிடைப்பது இதன்மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகத் தெரிவித்துள்ளார் இந்த மசோதாவுக்கு வாக்களித்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் விவாதத்தின் போது உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்கள் நாடாளுமன்ற விவாதத்தை செழுமைப்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சாதி உள்ளிட்ட எந்தவித பாகுபாடுகளும் இல்லாமல் சமூகத்தில் ஏழை மக்கள் அனைத்து வாய்ப்புகளையும் பெற்று கவுரவத்துடன் வாழ்வதை உறுதிப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மசோதாவை சுட்டமாக்க அரசு எடுத்துள்ள முயற்சியைப் பாராட்டுவதாகவும் இதன்மூலம் ஏழழக் குடும்பங்களைச் சேர்ந்த கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அஇஅதிமுக மூத்தத் தலைவரும் மக்களவைத் துணைத் தலைவருமான திரு மு தம்பிதுரை பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு ஏற்கனவே பல நலத்திட்டங்கள் உள்ளதாகவும் அவர்களுக்காக தனி இட ஒதுக்கீடு வழங்க வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறினார் விவாதத்தில் பேசிய மத்திய நிதியஸமச்சர் திரு அருண்ஜேட்லி உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே இத்தகைய மசோதாவை அரசு கொண்டு வந்ததாகக் கூறினார் இந்த மசோதாவுக்கு காங்கிரஸ் திமுக இடதுசாரிக் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி வரவேற்பு தெரிவித்துள்ளார் குடியுரிமை சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே இம்மசோதவை தாக்கல் செய்து பேசிய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்களாதேஷ் பாகிஸ்தான் மற்றும் ஆப்காவிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவில் குடியேறிய இஸ்வாமியர்கள் அல்வாதவர்களுக்கு குடியுரிமை வழங்க இம்மசோதா வகைசெய்கிறது என்றார் இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தின்போது பதிலளித்துப் பேசிய அவர் இச்சட்ட திருத்த மசோதா அஸ்ஸாம் மாநிலத்திற்கு மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்று கூறினார் மக்களவைத் தேர்தலுக்கு எதிர்க்கட்சிகள் சார்பில் மகா கூட்டணி அமைப்பது தொடர்பாக தெலுங்கு தேசக் கட்சித் தலைவரும் ஆந்திர மாநில முதலமைச்சருமான திரு சந்திரபாபு நாயுடு நேற்று புதுதில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியை சந்தித்துப் பேசினார் இரு தலைவர்களும் சந்தித்துப் பேசுவது இது இரண்டாம் முறையாகும் தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸ் திரு ராகுலைத் கலைர் திரு ஷரத்பவார் தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் திரு பருக் அப்துல்லா மற்றும் திரிணாமூல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி ஆகியோரையும் திரு நாயுடு சந்தித்துப் பேச இருக்கிறார் இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜூ ஜனதாதள் தலைவரும் ஒடிஷா முதலமைச்சருமான திரு நவீன் பட்நாயக் எதிர்க்கட்சிகளின் மகா கூட்டனியில் இணைவது தொடர்பாக முடிவெடுக்க சிறிதுகாலம் தேவை என்று கூறினார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசில் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் அரசு மானியம் பெறும் கல்வி நிறுவன ஊழியர்கள் ஆகியோருக்கு உச்சவரம்புடன் கூடிய முப்பது நாள் ஊதியம் போனஸாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தொகுப்புதியம் மதிப்புதியம் சிறப்புக்காலமுறை ஊதியம் பெறும் சத்துணவுப் பணியாளர்கள் அங்கன்வாடிப் பணியாளர்கள் கிராம உதவியாளர்கள் தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும் போனஸாக வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது

வேலூர் மாவட்டத்தை மூன்றாகப் பிரிக்க வேண்டுமென்று தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக மாநில பத்திரப்பதிவுத் துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி கூறியிருக்கிறார் வேலூரில் நேற்று புதியப் பேருந்துகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேலூர் மாவட்டத்தை அரக்கோணம் திருபத்தூர் வேலூர் என முன்றாக பிரித்தால் அரசுப் பணிகள் சிறப்பாக நடைபெற ஏதுவாக இருக்கும் என்று வலியுறுத்தியுள்ளதாகக் கூறினார் வருங்காலத்தில் இந்தக் கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் தம்மிடம் உறுதியளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள சிறு பாசனம் மற்றும் நீர்நிலைக் கணக்கெடுப்பு நீர்நிலைகளை மேம்படுத்தவும் குடிநீர் ஆதாரம் நிலத்தடி நீர் மற்றும் விவசாயப் பயன்பாட்டினை அதிகரிக்க உதவிகரமாக இருக்கும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியிருக்கிறார் சென்னையில் இதற்கான கணக்கெடுப்பு பயிற்சியை நேற்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இந்த கணக்கெடுப்பு அடிப்படையில் நீர்நிலைகளுக்கு மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியை பெற முடியும் என்றார் இந்த ஆண்டு முதல் நகர்ப்புற நீர்நிலைகளை கணக்கெடுக்கும் பணி புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது என்றும் இதனால் நகர்ப்புறங்களில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நீர் நிலைகள் குறித்த விவரங்கள் தெரிய வரும் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் மாநில அரசின் முடிவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசின் கடன் அளவு மிக மோசமான நிலையில் இருப்பதாலும் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளுக்கு அதிக நிதி தேவைப்படும் நிலையில் இதுபோன்ற திட்டங்கள் மாநில அரசின் சுமையை மேலும் அதிகரிக்கும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற உள்ளது இருவரிச்செய்திகள் ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்த பாகிஸ்தான் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷா முகமது குரேஷி கூறியிருக்கிறார் மூன்று நாள் அரசுமுறைப் பயணமாக இந்தியா வந்துள்ள நாள்வே பிரதமர் எர்னா சோல்பர்க்கை பிரதம் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார் மாநில அமைச்சரவையின் அதிகபட்ச எண்ணிக்கையை அதிகரிக்க அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டுமென்று மத்திய அரசை சத்தீஸ்கர் மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவில் வளாகத்தில் அமைதியை சீர்குலைப்பவர்களை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேரள அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தஞ்சாவூரில் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் தேசிய அறிவியல் தொழில்நுட்பக் கவுன்சிலுடன் இணைந்து நடத்தும் அறிவியல் கண்காட்சி நேற்று தொடங்கியது தூய்மை பாரத ஊக்குநர்களுக்கான மாவட்ட அளவிலான பயிற்சி முகாமை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் நேற்று தொடங்கி வைத்தார் விளையாட்டுச்செய்கிகள் சென்னையில் நடைபெறும் தேசிய சீனியர் வாலிபால் போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதிக்கு தமிழகம் தகுதி பெற்றுள்ளது அரையிறுதியில் தமிழ்நாடு கேரளாவை எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெறும் ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழ்நாடு வலுவான நிலையில் உள்ளது